தமிழகத்தில் அரசு நிா்வாகம் முடங்கியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது

அணிகள் வெற்றிபெற்றன

சத்தியன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்

வேட்புமலுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் அவற்றை விலக்கிக் கொள்ள வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

நாளை மறுநாள் மனு மீதான பரிசீலனை நடைபெறும்

கொடநாடு விவகாரத்தில் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலினுக்கு தொடா்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் பேசிய புதிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதற்கிடையே தேர்தலை கருத்தில் கொண்டு கொடநாடு விவகாரத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான குற்றச்சாட்டை தெரிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவா் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளாா் நேற்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் உண்மை நிலையை மக்கள் அறிந்து இருப்பதாக தெரிவித்தார் திமுக தலைமையிலான மதச்சா்பற்ற முற்போக்கு கூட்டணியை கண்டு ஆளும் கட்சிகளின் கூட்டணி அச்சம் அடைந்திருப்பதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார் கடந்த மக்களவைத் தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் நேற்று பெரம்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னா் நிறைவேற்றப்பட்ட பெரிய திட்டங்களை பட்டியலிட தயாரா என்றும் அவர் வினவினார் மாநிலத்தில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறினார் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நேற்று விருதுநகில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஇஅதிமுக உடனான கூட்டணி தொடரும் என்றார் தமிழகம் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு திமுக தான் அடித்தளமிட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம்சாட்டினார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது நீலகிரி மக்களவைத் தொகுதி

கோவை மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம்

மூடப்பட்ட இந்துல்தான் புகைப்பட தொழிற்சாலை வளாகத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் தகவல் தொழில்நட்ப புங்கா அமைக்க வேண்டும் கூடலாில் ஒருங்கிணைந்த பேருந்தறிலையம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேப்படுத்தப்பட வேண்டும் மேட்டுப்பாளையத்திலிரந்து கேரளா மற்றம் கென் மாவட்டங்களுக்கு புதிய ராயில் இயக்க வேண்டும்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவா் பல்வேறு துறைகளைச் சாா்ந்த பிரபலங்களும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான விழிப்புணா்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் வாக்காளர் சீட்டுகளை மட்டும் பயன்படுத்தி வாக்களிக்க அமைதிக்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது தரும்புரி மக்களவைத் தேர்தலுடன் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளதால் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி மலர்விழி கூறியுள்ளார் நேற்று எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார்

அமெிக்க ராணுவம் தங்கள் நாட்டு துறைமுகங்களை பயன்படுத்த ஒமள் அனுமதி அளித்துள்ளது அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள சீன அதிபர் நேற்று அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனை சந்தித்து பேசினார்

நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்துள்ள நிதி தொழில்நுட்பம் தொடர்பான மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஒமன் அர்ச்சனா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவா் பிரிவில் சத்தியன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனா்